தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்யும் விவகாரத்தில் ஜம்மு

குடியரசுத் தலைவர் திரு

இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்தோளேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சன்டை போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலமக்கள் நல்ல நிர்வாகத்தை விரும்புவதாகவும் இதைத் தடுக்க வெறுப்பை பரப்புவோரின் திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பிரதமர் திரு

அகில இந்திய வானொலி மூலம் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் காஷ்மீரில் உள்ள கிராமத்திற்கு திரும்புவோம் என்று அறியப்படுகின்ற சமூக திரட்டல் திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார் இதில் ஏராளமான மக்கள் பங்கு பெறுவது துப்பாக்கி தோட்டாக்களையும் குண்டுகளையும் விட வளர்ச்சிக்கான மக்களின் சக்தி வலுவானது என்பதை நிரூபித்துள்ளது என அவர் கூறினார் காஷ்மீர் மக்கள் தேசிய நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் அவர்களின் ஆர்வம் கிராமத்திற்கு திரும்புவோம் என்ற திட்டத்தில் பிரதிபலித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் விண்வெளி ஆய்வில் இந்தியா உலகின் நான்காவது திறன்மிக்க நாடாக விளங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார்

அந்த தருணத்தில் மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியும் பெருமையும் ததும்பியதாக அவர் கூறினார்

நிலவில் இந்த விண்கலம் செப்டம்பர் மாதம் தரையிறங்குவதை காண நாடே ஆவலுடன் காத்திருக்கிறது என்று அவர் கூறினார்

விண்வெளி ஆய்வு தொடர்பாக சிறுவர்களும் சிறமியரும் வினாடி வினா போட்டியில் பங்கேறக வேண்டும்என்று அழைப்பு விடுத்த பிரதமர் விண்வெளி இந்தியாவின் விண்வெளி ஆய்வு அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவை இந்த போட்டிகளின் சிற்ப்பு அம்சங்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார்

மாநிலங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை புநீ ஹரிகோட்டாவிற்கு அரசின் செலவில் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் சந்திரயான் விண்கலம் நிலவில் தரையிறங்குவதை காண்பதற்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள நிலவரம் பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசுகளுடன் சேர்ந்து மத்திய அரசும் உதவி செய்யும் என்று உறுதியளித்தார் தண்ணீரை சேமிப்பதன் முக்கியத்துவம் குறித்து முந்தைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் தெரிவித்த கருத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார் மக்கள் இந்த தகவலை பாரம்பரிய முறைப்படியான நடவடிக்கைகள் மூலம் பகிர்ந்துகொண்டதாகவும் ஊடகங்கள் நவீன முறையில் இதுபற்றி பிரச்சாரம் செய்ததாகவும் பிரதமர் கூறினார் இந்த ஆண்டின் அமர்நாத் யாத்திரை பற்றி குறிப்பிட்ட அவர் கடந்த நான்கு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த முறை யாத்ரீகர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் இதற்காக ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் புத்தகங்களை படிக்கவேண்டும் என்று ஏற்கனவே மனதின் குரல் நிகழ்ச்சியல் தாம் விடுத்த வேண்டுகோளுக்கும் மக்களிடம் நல்ல வரவேற்வு இருந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இதனால் நரேந்திரமோடி செயலியில் நிரந்தரமாக புத்தக அறிமுக பக்கம் ஒன்றை உருவாக்கலாம் என்ற யோசனையை முன்வைத்த அவர் இதன்மூலம் மக்கள் வாசித்த புத்தகங்கள் குறித்து விவாதிக்க முடியும் என்றார்

நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்

ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார்

அண்மையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை இதற்கிடையே சட்டப்பேரவையில் பெரும்பான்மயை நிரூபிக்க நாளை நடைபெறும் வாக்கெடுப்பில் தம்மால் வெற்றிபெற முடியும் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பி எஸ் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு அவைகளிலும் நாளை நிதி மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் உத்தரப்பிரதே மாநில வளர்ச்சியில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதைத் தெரிவித்தார்

தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்வது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள் இன்று திடர் சோதனைகளை மேற்கொண்டனர் நான்கு வணிகர்களுக்கு சொந்தமான சில குடியிருப்புகள் உட்பட பல இடங்களில் மாநில காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் உதவியுடன் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த வீடுகளின் உரிமையாளர்கள் எல்லைக்கட்டுப்பாடு கோட்டிற்கு அப்பால் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள்

முன்னதாக காஷ்மீர் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர்

ராம்நாத் கோவிந்த் இன்று புறப்பட்டுச் சென்றார் இந்த நாடுகளில் இந்தியாவிலிருந்து குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் குடியரசுத் தலைவருடன் மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திலிப் கோஷ் ஆகியோரும் சென்றுள்ளனர் பெனின் தலைநகர் கட்டானூவுக்கு இன்று மாலை குடியரசுத் தலைவர் செல்வார் என்று வெளியுறவு அமைச்சக கிழக்குப் பிரிவு செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை பெனின் அதிபர் பேட்ரிஸ் தாலோனுடன் பேச்சு நடத்துவார் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றுவார்

ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் விசைப்படகுகள் மூலம் கச்சத்தீவு அருகே கடலில் மீன் பிடித்துக்கொண்டிருந்தனர்

பீஹாரில் தர்பங்கா சீதாமர்ஹி மற்றும் முஸாஃபர்பர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பக்மதி கம்லாபலன் அத்வாரா ஆகிய நதிகளில் அபாய அளவைத் தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிவதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது

காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெய்பால் ரெட்டி ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமானார்

கடந்த சில நாட்களுக்கு முன் கடுமையான காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஜெய்பால் ரெட்டி மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளா் திரு

பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி தேபஸ்ரீ சௌத்ரி தெரிவித்துள்ளர்